பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக அவர்கள் ஆலோகளை நடத்தவுள்ளனர் அதைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன

அவரை கவுரவிக்கும் விதமாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரு ராம்நாத் கோவிந்த் விருந்தளிக்கிறார்

நாளை மும்பை செல்லும் அவர் அங்கு நடைபெறும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்

அதைத் தொடர்ந்து நேற்று அவர் ஆக்ரா சென்று தாஜ்மஹாலை சுற்றிப்பார்த்தார் அனுசக்தி விண்வெளி விவசாயம் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுவா கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருநாடுகளும் ஏற்கனவே நல்ல ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகின்றன

வேளாண் துறையில் தொடர்ந்து தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டியது அவசியம் என்று குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் சோனிபட் மாவட்டத்தில் கனோரில் வேளாண் மாநாடு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஹரியானாவில் பயிர் கழிவுகளை கையாள விவசாயிகள் புதிய நடடமுறைகளை கடைபிடிப்பதற்கு பாராட்டு தெரிவித்தார் பயிர்க்கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வுகாணப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஹரியானாவில் பாலின விகிதம் அதிகரித்துள்ளதற்கும் அந்த மாநிலம் தொழில் தொடங்குவதை எளிமையாக்கியுள்ளதற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார் வேளாண் துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியின்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிஸான் ரத்னா மற்றம் கிரிஷி ரத்னா விருதுகளை அவர் வழங்கினார்

ஜம்மு காஷ்மீரில் மத்திய ரிசர்வ் காவல் படையின் வாகன அணிவகுப்பின்போது பாதுகாப்பிற்காக புதிய நடைமுறைகள் பின்பற்றப்படவுள்ளதாக சிஆர்பிஎஃப் தலைமை இயக்குநர் திரு ஆர் ஆர் பட்நாயக் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த புதிய நடைமுறைகள் விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார் மத்திய பிரதேச சட்டப்பேரவை கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் ஆதர்ஷ் நகர் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கட்சியின் அலுவலகத்தை அவர் திறந்து வைக்கிறார் சிக்கார் மக்களவைத் தொகுதியைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி நிர்வாகிகளிடம் அவர் கலந்துரையாடவுள்ளார் மேலும் தொண்டர்கள் மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மத்தியில் அவர் உரையாற்றவிருக்கிறார் புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் உடல்களை போன்று சித்தரிக்கப்பட்ட சில போலியான படங்கள் சமூகவலைதளங்களில் பரவி வருவதாக மத்திய ரிசர்வ் காவல்பளட தெரிவித்துள்ளது

முதல் கட்டமாக பல்கேரியா சென்ற அவர் நேற்று அங்கிருந்து வடக்கு ஆப்பிரிக்க நாடாள மொராக்காவிற்கு சென்றார் இன்று அந்நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார் இந்த சந்திப்பிற்குப்பின் தீவிரவாத ஒழிப்பு வீட்டுவசதி உள்ளிட்டவற்றில் புரிந்துணர்வு ஒபந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நேற்றிரவு ரபாத் நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே திருமதி சுஷ்மா சுவராஜ் உரையாற்றினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மொராக்கோ சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டார் மொராக்காவை தொடர்ந்து நிறைவு கட்டமாக திருமதி கஷ்மா சுவராஜ் ஸ்பெயினுக்கு செல்லவிருக்கிறார் கடற்படையில் பணியாற்றி இந்திய ஒய்வு பெற்ற திரு குல்பூஷன் ஜாதவ் விற்கு பாகிஸ்தான் ரானுவ நீதிமன்றம் விதித்துள்ள மரண தண்டனையை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று தொடங்குகிறது ஹேகில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் நான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த வழக்கு விசாரணையில் இந்தியா சார்பில் திரு ஹரீஷ் சால்வே வாதங்களை எடுத்துரைக்கவுள்ளார் அதைத் தொடர்ந்து நாளை பாகிஸ்தான் சார்பில் திரு காவர் குரேஷி நீதிமன்றத்தில் வாதங்களை வைக்கவுள்ளார் பாகிஸ்தானில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட குல்பூஷன் ஜாதவிற்கு அந்நாட்டு ரானுவ நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இதை எதிர்த்து சர்வதேச நீதிமன்றத்தில் இந்தியா மேல்முறையீடு செய்தது

ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டுள்ளது பிங்லீனா பகுதியில் நேற்றிரவு பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பதுங்கியிருந்த தீவிரவாதிகள் துப்பாக்கியால் கடத்தொடங்கியதை அடுத்து பாதுகாப்புப் படையினர் திருப்பி சுட்டனர்

எலஹங்கா விமானப்படை தளத்தில் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை முன்னிட்டு நகரில் ஆளில்லா விமானங்கள் மற்றும் பலூன்கள் பறக்கவிடுவதற்கு தடை விதிக்கப்படுவதாக மாநகர காவல் ஆணையர் திரு சுனில் குமார் கூறியுள்ளார்

முன்னிட்டு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய தூதரகங்களில் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் மலரஞ்சலி செலுத்தினர் உயிர்த்தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனையிலும் அவர்கள் ஈடுபட்டனர்

உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் இதனை தொடங்கி வைக்கவுள்ளார் இந்த திட்டத்தின்கீழ் இரண்டு ஹெக்டேர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன்கீபாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் மாதந்தோறும் ஒலிபரப்பப்பட்டு வருகிறது ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய கொடுர தாக்குதலுக்கு இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் கண்டனம் தெரிவித்துள்ளன தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் இஸ்ரேல் ஆதரவாக இருக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி வெலுத்தும் விதமாக இஸ்ரேலில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் டெல் அவி வில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர்

இதன் மூலம் அவர் வெண்கவப் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார்